கூறியுள்ளது சில இடங்களில் அதீத கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி திருவள்ளுர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது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 தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் காட்மாண்டுவில் இன்று தொடங்கியது முஸ்தாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் கர்நாடகம் இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் அதீத கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் மிதமான மழையும் ஒருசில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் லட்சத்தீவு பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருப்பதால் இன்று குமரிக்கடல் வட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கும் நாளை வட்சத்தீவு பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார் மாநிலம் முழுவதும் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை சென்னையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி திருவள்ளுர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு சும்பத் இன்று பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்களை உடனடியாக ஏற்படுத்துமாறும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணியமங்கலம் கிராமத்தில் மழை நீரால் சசூழப்பட்டுள்ள குடியிருப்புப் பகுதிகளை உணவு அமைச்சர் திரு காமராஜ் இன்று பார்வையிட்டார் மழை நீர் வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

அந்த எக்ஸ்ட்ரா தண்ணீ எல்லாம கடை நீர் கால்வாயில இப்ப அனுப்புறோம்

ஜோனல் ஆபிஸர்ஸ் எவகுரேசன்ஸ் சென்டர் எல்லாம் தயாராக இருக்கு நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன்காரணமாக நெல்லை மற்றும் டவுன் பகுதியிலிருந்து மேலப்பாளையம் செல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் தண்ணீர் மூழ்கி செல்வதால் அந்த பகுதியில் போக்குவரத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பாலத்தை கண்காணிக்க காவல் மற்றும் வருவாய் துறை அதிகாரிகள் எல்லாம் பாலப் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்று மட்டுமல்லாமல் தொடர்மழை காரணமாக நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை அண்ணாநகர் தச்ச நவ்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புப் பகுதிகளில் வெள்ள மழை நீர் சூழ்ந்துள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் கால்வாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது தொடர்மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள திருப்பரங்குடி நம்பிகுடி மற்றும் கலக்காடு தலையணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பொட்டி தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன்காரணமாக இன்று இரண்டாவது நாளாக பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து திருமலைக்குமார் உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் காட்டாற்று கவெள்ளம் சூழ்ந்துள்ளது பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மழை பாதிப்பு குறித்து புகார்களை தெரிவிப்பதற்காக சென்ளை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது

சென்னையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் இன்று ஆய்வு செய்தார் வங்கக் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடைவிதித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக ஜம்போடை ஏரியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது

மதுராந்தகம் ஏரிக்கு வரும் நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதற்காக அதிரடிப்படை வீரர்களை கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்புப் படை தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வு மையத்தின் மூலமாக நடைபெறுகிறபோது எந்த தேர்வு நடைபெற்றாலும் வழக்கு மன்றத்திற்கு செல்கின்ற முறை இருந்திருக்கின்றது ஆறுமாதம் ஓராண்டு காலம் தள்ளிக் கொண்டே இருக்கிறது இனி அந்த நிலையே இல்வாத அளவுக்கு நம்முடைய டிஆர்பி மூலமாக அதற்காக ஒரு ஐ ஏ எஸ் அதிகாரியை நாங்க நியமித்திருக்கிறோம் இன்று படிப்படியாக நம்முடைய அரசின் கொள்கை என்ற முறையில் பல்வேறு பணிகளை நாம் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறோம்

உள்ளாட்சித் தேர்தலை திமுகதான் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுவது தவறானது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடுவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்றுதான் திமுக வழக்கு தொடுத்ததாக கூறினார்

சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார்

புனித சவேரியார் பேராவய திருவிழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

இப்போட்டியின் வாலிபால் ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கையை வென்றது மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது முஸ்தாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் தமிழகம் இன்று கர்நாடகாவை எதிர்கொள்கிறது சூரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வெள்ற தமிழகம் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது